சென்னையில் அதிநவீன மருந்து உற்பத்திப் பூங்கா விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அனைத்து மாநில ஆளுநர்கள் மற்றும் துணை நிலை ஆளுநர்களின் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தொடங்குகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பழங்குடியினர் நலன்கள் வேளாண் சீர்திருத்தம் ஜல் ஜீவன் இயக்கம் உயர்கல்விக்கான புதிய கல்விக்கொள்கை உள்ளிட்ட விஷயங்கள் விவாதிக்கப்படவுள்ளன ஆளுநர்கள் துணை நிலை ஆளுநர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திருநரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்கின்றனர்

தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் மாணவர்களுடன் ஆசிரியர்கள் கலந்துரையாடவும் வாரம் ஒருநாள் வகுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பங்களாபுதார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஆசிரியர்கள் விருப்ப ஓய்வுத் திட்டம் பற்றி குறிப்பிட்ட அமைச்சர் ஆசிரியர் சங்கங்களின் கருத்துக்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இதுபற்றி முடிவு எடுக்கப்படும் என்றார் அரசுப்பள்ளி ஆசிரியர்களின் குழந்தைகளை அரசுப்பள்ளியில் சேர்த்தால் அதற்கு பாராட்டு தெரிவித்து கௌரவிக்கப்படும் என்று அவர் கூறினார்

முன்னதாக பள்ளி விழாவில் புதிதாக அமைக்கப்பட்ட அலங்கார நுழைவாயில் ஸ்மார்ட் வகுப்பறை ஆகியவற்றை அமைச்சர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் பங்கேற்றார் சென்னையில் அதிநவீன மருந்து உற்பத்திப் பூங்கா விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக்கழகத்தில் நேற்று தேசிய மருந்தியல் வாரவிழாவை தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சென்னையில் கிங்ஸ் மருத்துவமனையின் கிளையை அமைப்பதற்கு ஆயத்தப்பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் மாநில அரசு மருத்துவர்களுக்கு கிங்ஸ் மருத்துவமனை மூலம் பயிற்சி அளிக்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் ஆரம்பத்தில் நரம்பியல் துறையில் இது நடைபெறும் என்றும் அமைச்சர் கூறினார்

செங்கல்பட்டில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் மெடி பார்க் தொடங்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார் மருத்துவ பட்டமேற்படிப்பில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இட ஒதுக்கீடு உறுதி செய்யப்படுவது குறித்து தமிழக அரசு சார்பில் மத்திய அரசிடம் அழுத்தம் தரப்படும் என்றும் திரு

சிறந்த செயல்பாடுகளுக்கென தமிழக அரசுக்கு மூன்று விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன தனியார் பத்திரிக்கை சார்பில் நேற்று தில்லியில் நடைபெற்ற விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன இந்த விருதுகளை அரசு சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயகுமார் பெற்றுக் கொண்டார் நாட்டின் பெரிய மாநிலங்களில் அனைத்து துறை செயல்பாட்டில் மிகச்சிறந்த மாநிலம் சட்டம் ஒழுங்கை பராமரித்ததில் மிகச்சிறந்த மாநிலம் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றமடைந்த மாநிலம் ஆகிய மூன்று விருதுகள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டன விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பங்கேற்றார்

நீதிமன்றங்களை ஒருங்கிணைப்பது மட்டுமின்றி நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் ஒருங்கிணைத்து அதன் மூவம் வழக்கு தொடர்பவர்களையும் ஒருங்கிணைப்பது மிகச்சிறந்த பணியாக இருக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு

நீதிமன்ற புதிய கட்டடங்களை சிறப்பாக அமைத்து தருவதற்கு தமிழக அரசுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார்

இந்த ஆணையை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு சேஷ்சாயி ஆகியோரைக் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு கோயில் நிவங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை வரன்முறை செய்தால் கோயில் சொத்துக்களே இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் என்று குறிப்பிட்டது கோயிலுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அரசின் இந்தச் செயல் இந்து சுமய அறநிலையத்துறை சட்டத்திற்கு எதிரானது என்பதால் இந்த அரசாணைக்கு தடை விதிக்க முகாந்திரம் உள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர் ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தாமல் கோயில் சொத்துக்களை பழைய நிலைக்கு கொண்டுவராமல் இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது குறித்த விரிவான அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழக அரசு மொத்தம் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பிணையப் பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது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

பிரதமரின் உரையை தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் அகில இந்திய வானொலி ஆகியற்றின் யூ ட்யூப் அலைவரிசைகளிலும் மொள்பல் செயலியிலும் கேட்கலாம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள ஹாங்காங் உரிமைகள் சட்டத்தை தாம் நிராகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டோனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் லாடேகார் மாவட்டத்தில் நேற்று நக்ஸவைட்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் நான்கு பேர் உயிரிழந்தனர் தமிழக அரசின் சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்களை அறிவியல் நகரம் வரவேற்றுள்ளது